ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தொடங்கி வைக்கிறார்

நிதின் கட்கரி கூறியிருக்கிறார்

என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் ஆவடியில் ராணுவ சீருடை தயாரிப்பு தொழிற்சாலையை புதுப்பித்து

அரசு நடத்தவுள்ளதாக மாநில அமைச்சர் திரு

பாண்டியராஜன் கூறியிருக்கிறார்

இன்று இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது விவசாயிகளுக்கு ஒய்வூதியம் வழங்கும் பிரதம மந்திரி கிஷான் மான்தன் யோஜனா என்ற திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தொடங்கி வைக்கிறார்

வயதைக் கடந்த பிறகு மாதம் சிறு வியாபாரிகளுக்கான ஒய்வூதிய திட்டத்தையும் சுயதொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கான் பென்சன் திட்டத்தையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கவுள்ளார்

நரேந்திர மோடி இந்த நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டவுள்ளார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் நதியில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள கங்கை முனையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார்

நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பிளாஸ்டிக் பொருட்களால் கால்நடைகள் மீன்கள் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் அதன் பயன்பாட்டை பொதுமக்கள் படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் உத்தரபிரதேச மாநிலம் மதுராவில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்றார் சுயஉதவி குழுவினரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இதுநித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச பொருளாதாரத்தில் நிலவும் தேவை மற்றும் விநியோகத்திற்கு இடையே உள்ள இடைவெளி உட்பட பல்வேறு விஷயங்கள் இதன் பின்னணியில் இருப்பதாக கூறினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஆட்டோமொபைல் துறையில் ஏற்பட்டுள்ள தேக்கநிலை குறித்து தெரிவித்த சில கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு கட்கரி தெரிவித்தார் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி பணிகளில் இளையோர்கள் ஈடுபடவேண்டும் என்று மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண்பதற்கு தொழில்நுட்பமும் புதிய கண்டுபிடிப்புகளும் உதவிடும் என்று குறிப்பிட்டார்

எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளையும் முதலமைச்சர் விளக்கினார்

பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார் திருவள்ளூரில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூடப்படும் நிலையில் இருந்த நிறுவனத்தை பாதுகாக்க மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருப்பதாக கூறினார் முதலமைச்சரின் வெளிநாட்டு சுற்றுப் பயணத்தால் தமிழகத்தில் அதிக முதலீடுகள் பெறப்பட்டு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாரதப் பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா மற்றும் ஜீவன்ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டு திட்டத்தின்கீழ் துப்புரவுப் பணியாளர்களை கொண்டுவர மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய ஷெட்யூல்டு வகுப்பு நல ஆணைய துணைத் தலைவர் திரு எல்முருகன் கூறியிருக்கிறார் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஷெட்யூல்டு மக்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக மாநகராட்சி சார்பில் தனி அலுவலர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றார் குறைதீர்க்கும் அலுவலர்களை மண்டல அளவிற்கு நியமித்து மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டம் நடத்தி குறைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் நல்லூர் என்ற கிராமத்தில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவுக்காகச் சென்ற தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் பாபநாசம் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் விழா முடிந்து வீடு திரும்பும்போது இந்த விபத்து ஏற்பட்டது

திருநெல்வேலி மாவட்டத்தில் வற்றாத ஜீவநதியாக விளங்கும் தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் தொடங்கி வைத்தார்

நாளை மறுநாள் இந்தப் பணியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமன்றி ஐந்து மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கும் பயன்படும் தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்த பொதுமக்கள் பெருமளவில் முன்வர வேண்டும் என்றும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் சார்பில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய ரயிலை நேற்று அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா தொடங்கி வைத்தார்

வெட்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இன்று அதிகாலை சென்னையின் பல பகுதிகளில் லேசான மழை பெய்தது யுரேனியம் செறிவூட்டலில் ஈரான் ஈடுபட்டால் கடுமையான பொருளாதார தடைகளை கந்திக்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்

கிஷன் ரெட்டி பாராட்டு தெரிவித்துள்ளார் வளமான வருங்கால சமுதாயத்தை உருவாக்க கல்வியிலும் சுகாதாரத்திலும் அதிக முதலீடுகள் செய்யப்பட வேண்டும் என்று நோபல் பரிசு பெற்ற திரு கைவாஷ் சத்தியார்த்தி கூறியிருக்கிறார் மகாராஷ்ட்ரா மாநிலம் கட்ச்ரோலியில் பாதுகாப்புப் படையினருடன் நடந்த மோதலில் ஒரு நக்ஸல் தீவிரவாதி கொல்லப்பட்டார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட கல்பாக்கத்தில் நெய்தவாயல் பெரிய ஏரியில் மேற்கொள்ளப்படும் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார் சென்னை கிண்டியில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி கூறியிருக்கிறார்

திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான முதவாவது நான்கு நாள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றிபெறும் நிலையில் உள்ளது